சட்டீஸ்கர் சட்டீஸ்கரில் முதல் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவிற்கு வந்துள்ளது

கடைசி நாளான இன்று இத்தொகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதி கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர் பிஜேபி தலைவர் இரு அமீத்ஷா கரியாபந்த் ராக்நந்த்காவ் ஆகிய இடங்களில் பிரச்சாரக் கூட்டங்களில் பேசினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பஸ்தார் மண்டலத்திற்கு உட்பட்ட சராமா கொண்டகாவ் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரப் பொதுக் கூட்டங்களில் பேசுகிறார் மத்திய அமைச்சர் திருமதி சுஷ்மாசுவராஜ் உத்தரபிரதேஷ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராஜ் பப்பர் உள்ளிட்ட தலைவர்களும் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

மிசோரம் துணைத் தேர்தல் ஆணையர் திரு கதீப் ஜெயின் தலைமையிலான தேர்தல் ஆணையக் குழுவினர் இன்று மிசோரம் மாநிலத்தின் சம்பாய் மாவட்டத்தில் தேர்தலுக்கான ஆயத்த நிலையை மறுஆய்வு செய்தனர் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அதிகாரிகள் உடனான கூட்டத்தில் மறுஆய்வு செய்யப்பட்டது

நாராயணசாமி குற்றம் சாட்டினார்

எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக வருமான வரித்துறை சிபிஐ அமலாக்க பிரிவு உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாகவும் அவர் கூறினார்

விஜயன் தலைமையிலான குழு அளித்த பரிந்துரைகள் படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் கூறினார்

பி நட்டா அனுமதி அளித்திருப்பதாகவும் விரைவில் இந்த மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் அறிவிக்கப்படும் பட்சத்தில் அங்கு திமுக போட்டியிடும் என்றும் தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்போதும் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார்

மழை நேற்று அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தென்கிழக்கு வங்ககடல் மற்றும் வடக்கு அந்தமான் பகுதியில் நிலை கொண்டுள்ளது

இலங்கை இலங்கையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருப்பது ஜனநாயக படுகொலை என்று திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கூறி உள்ளனர் அதிபர் திரு மைத்ரிபாலா சிறிசேனாவின் இந்த அராஜக நடவடிக்கையால் இலங்கையில் உள்ள தமிழர்களிடையே அச்சமும் பாதுகாப்பற்ற உணர்வும் ஏற்பட்டுள்ளதால் இந்திய அரசு இதை உடனடியாக கண்டிக்க வேண்டும் என்றும் இலங்கை தமிழர்களின் பாதுகாப்பை பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் திரு முக ஸ்டாலின் அறிக்கை ஒன்றில் கூறி உள்ளார்

இந்த தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சிறுசேனா ராஜபக்சே கட்டணி தமிழர்களை மிரட்டும் என்றும் இதனால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு மிகப் பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதால் இந்திய அரசு மேலும் தாமதிக்காமல் இப்பிரச்சனையை தலையிட்டு ஜனநாகத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தமது அறிக்கையில் கோரி உள்ளார் சாமிநாதன் புதுவையில் பல்வேறு அரசு கழகங்கள் மற்றும் வாரியங்களுக்கு தலைவர்களை நியமிக்க முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மேற்கொண்டுள்ளதாக கூறப்படும் நடவடிக்கைகளை மாநில பிஜேபி தலைவர் திரு வி சுவாமிநாதன் கண்டித்துள்ளார்

வாரியத் தலைவர் பதவிகளுக்கு யாரையும் நியமிக்க வேண்டாம் என மாநில பிஜேபி தொலைபேசி மூலம் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் இன்று இதுகுறித்து கடிதம் எழுதப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

உள்ளாட்சி தேர்தல் உட்பட மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையும் அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திபாவளி பஜார்கூட நடத்த முடியாமல் திபாவளியை இருண்ட திபாவளியாக மாற்றிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்

தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் டெபாசிட் இழப்பதை உறுதிப்படுத்த பிஜேபி பாடுபடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்தக் காலகட்டத்தில் கருத்துக் கணிப்புகளை நடத்துவதோ அச்சு ஊடகங்கள் மின்னணு ஊடகங்கள் அல்லது இதர முறைகளில் கருத்துக் கணிப்பு முடிவுகளை வெளியிடுவதோ கூடாது என்று தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மிசோரம் மாநிலத்தில் தேர்தலுக்கான ஆயத்த நிலையை தேர்தல் ஆணையக் குழுவினர் இன்று மறுஆய்வு செய்தனர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் சுமார் உ லட்சம் கோடி ருபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டு நாட்டின் பொருளாதாரம் பின்நோக்கி செல்வதாக புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டி உள்ளார்